பிரதமர் திரு

இதையொட்டி கடைகள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதுடன் அரசு மற்றும் தனியார் வாகனப் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவை தவிர மற்ற காரணங்களுக்காக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாளைமுதல் மேலும் சில புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து திரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் கேளிக்கை மற்றும் மதுபானக் கூடங்கள் மற்றும் கூட்ட அரங்குகள் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் இயங்குவதற்கும் வணிக வளாகங்களில் உள்ள பலசரக்கு மற்றும் காய்கறி கடைகளுக்கும் அனுமதியில்லை மளிகை மற்றும் காய்கறிக் கடைகள் உள்ளிட்ட இதர அனைத்துக் கடைகளும் வழக்கம் போல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது

சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் சலூன் கடைகள் இயங்குவதற்கு அனுமதி கிடையாது அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் பொது மக்கள் வழிபாட்டுக்கு அனுமதியில்லை

புதுச்சேரி தவிர்த்து ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வருவோர் இ பதிவு செய்த விவரத்திளை காண்பித்த பிறகே நுழைய அனுமதிக்கப்படுவர் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள் மற்றும் வீட்டு தனிமையில் சிகிச்சை பெறுவோருக்குத் தேவையான மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் ஆக்ஸிஜன் இருப்பு மற்றும் உற்பத்தி நிலவரம் குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு நடத்திய பிரதமர் ஆக்ஸிஜன் மற்றும் மருந்து பொருட்கள் கையிருப்பை அதிகரிக்க அரசின் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றார் நோயாளிகளுக்குத் தேவையான ஆக்ஸிஜனை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களின் இறக்குமதியை விரைவுப்படுத்துவதுடன் இவற்றை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யுமாறும் மத்திய வருவாய்த் துறையினரை பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் சிகிச்சைக்குத் தேவையாள கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பதில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக மத்திய க்காதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இந்த சிகிச்சை மையத்தில் அடுத்த ஒருவாரத்திற்குள் ஆயிரம் படுக்கை வசதிகளும் அதன்பின்னர் இரண்டாயிரம் படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர்

குறைந்த காலத்தில் அதிக தடுப்பூசி செலுத்திய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது

மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷண் மற்றும் கோவிட் தொழில்நுட்பம் மற்றும் தரவு மேலாண்மைக்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவின் தலைவர் டாக்டர் ஆர் எஸ் ஷர்மா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்டக் கூட்டத்தில் இந்த நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது இதன்படி தனியார் மற்றும் தொழிற்சாலை மருத்துவமனைகளையும் இணைத்து கூடுதலாக தனியார் தடுப்பூசி மையங்கள் அமைக்கும் பணியை ஒரு இயக்கமாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது தடுப்பூசி கொள்முதல் கையிருப்பு மற்றும் அவற்றின் விலை குறித்து மருத்துவமனைகள் கோவின் இணையதளத்தில் பதிவு செய்வதை கண்காணிப்பதுடன் தடுப்பூசி செலுத்துவதற்கான அட்டவணையை தயாரிக்குமாறும் மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன

வீட்டுத் தனிமையில் இருப்போருக்கு தொலை மருத்துவ வசதிகளை வழங்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

சென்னை தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சுட்டப்பல்கலைக்கழக வளாகத்தில் கோவிட் விழிப்புணர்வு நடைப் பயணத்தை துணைவேந்தர் திரு என் எஸ் சந்தோஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தினந்தோறும் சுமார் இரண்டாயிரம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா மகேஸ்வரி கூறியுள்ளார்

அரியலூரில் முகக்கவசம் கட்டாயம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நகராட்சி அதிகாரிகள் இலவச முகக்கவசங்களை வழங்கினர் பிரதம் திரு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

மஹாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இருவரிச்செய்திகள் சீனாவுடனாள சாலை கட்டமைப்பு உடன்படிக்கைகளை ரத்து செய்வது எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல என ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது

நாட்டில் ஆக்ஸிஜன் தேவையை ாடுகட்ட சிங்கப்பூரில் இருந்து நான்கு க்ரையோஜெனிக் ஆக்ஸிஜன் கன்டெய்னர்கள் விமானப்படை விமானம் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி வாரி உரிமையாளர்கள் நடத்தி வந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது திருச்சி கரூர் இடையேயான டெமு சிறப்பு ரயில் இருவழித் தடங்களிலும் இன்றும் அடுத்த ஞாயிறன்றும் ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது